ராம்நாத்கோவிந்த் பல்கலைக்கழகங்களோ அல்லது நிறுவனங்களோ அவை அமைந்துள்ள சுற்றுப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பங்களிக்க வேண்டுமென குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார்

இத்தகைய நோக்கத்தை அடைவதற்கு தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் தொழில்நுட்பத் துறைகளில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்பதன் மூலம் நமது தேசிய வளர்ச்சி புதிய பரிமாணத்தை அடையும் என்றார் என் ஐ டி பட்டமளிப்பு விழாவில் ஒடிசா ஆளுநர் பேராசிரியர் கணேஷி லால் மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அம்மாநில சுகாதாரத் துறை அமைச்சர் திரு நாபா கிஷோர் தாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மோடி உலக தண்ணீர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மழை நீரை சேகரிப்பது குறித்த பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்க உள்ளார் நாளை காணொளி வாயிலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்ய நாத் இடையே ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாக உள்ளது ஆறுகளை இணைப்பதற்கான தேசிய முன்னோக்கு திட்டத்தின் முதல் படியாக இந்த ஒப்பந்தம் திகழும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நாளை தொடங்கப்பட உள்ள விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மையக் கருத்தாக மழை நீர் எங்கு விழுந்தாலும் எப்போது விழுந்தாலும் அதை பிடித்துக் கொள்வோம் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

ஹர்ஷவர்தன் மக்களின் அலட்சியம் காரணமாகவே கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கி உள்ளதாக மத்திய சுகாதார துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறி உள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலிருந்து கொரோனா வைரஸ் முற்றிலும் ஒழிந்து விட்டதாக கருதி முகக் கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை மக்கள் முழுமையாக பின்பற்றாமல் அலட்சியம் செய்வதாகவும் தெரிவித்தார் மேலும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை மக்கள் தொடர்ந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

நாராயணசாமி புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பிஜேபி முன் வைப்பதாகவும் மக்களை திசை திருப்பும் அக்கட்சியின் முயற்சி வெற்றி பெறாது எனவும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி குறித்து பிஜேபி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் அரசு ரேசன் கடைகள் ஜவுளி ஆலைகள் போன்றவற்றை மூடியதாக தெரிவிக்கப்பட்டு இருப்பது உண்மைக்கு மாறானது என்றும் அப்போதைய துணை நிலை ஆளுநராக இருந்த டாக்டர் கிரண்பேடி பாஜக அரசின் ஆதரவுடன் அனைத்து ஆலைகள் மற்றும் ரேஷன் கடைகளை மூட உத்தரவிட்டதாகவும் தெரிவித்தார் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்த புதுச்சேரி அரசு சார்பில் மாநில தேர்தல் ஆணையரை நியமித்த போது துணை நிலை ஆளுநராக இருந்த டாக்டர் கிரண்பேடி அதை ரத்து செய்ததாகவும் கூறினார்

இதுகுறித்த ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்

இதில் முன்னாள் முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி முன்னாள் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி திரு ஷாஜகான் திரு கமலக்கண்ணன் திரு என் ஜி பன்னீர்செல்வம் திரு தியாகராஜன் திரு கல்யாண சுந்தரம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன

வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள நாளை கடைசி நாளாகும் வேட்பாளர் குறித்த இறுதிப் பட்டியல் நாளை மாலை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கிடையே அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை அப்போது விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட குடிமராமத்து சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவதே தமது கட்சியின் முக்கிய குறிக்கோள் என்றும் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் விவசாயிகளின் நலனை பேணி பாதுகாப்பதற்கான பல்வேறு நலத் திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்று கூறினார் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திமுக ஆரம்பம் முதலே எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார்